காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ரணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பொது மக்களில் ஒருவர் உயிரிழந்தது குறித்து அந்நாட்டிற்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒரு சிறுவன் உயிரிழந்ததாகவும் இருவர் காயமடைந்ததாகவும் இந்தியா கூறியுள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்று புதுதில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அப்பாவி பொது மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் மனித நேயத்திற்கும் ராணுவ விதிமுறைகளுக்கும் எதிரானது எனவும் அந்தக் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் மூன்று வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த இளைஞருக்கு மரண தண்டனை விதித்து சூரத் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது போக்சோ சட்டத்தின் கீழ் இந்தத் தீர்ப்பை நீதிபதி வழங்கினார் உள்ளாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் எழுதிய கடிதம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்தவுள்ளது உன்னாவ் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியதாகவும் அதில் தங்களது குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறியிருந்தனர் இந்த கடிதம் உரிய நேரத்தில் தலைமை நீதிபதியிடம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது இது தொடர்பாக தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு தாமாக முன்வந்து நேற்று விசாரணை நடத்தியது கடிதம் வழங்கப்படாதது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு நீதிமன்ற செயலாளருக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் இந்த கடிதம் உடனடியாக நீதிபதிகளிடம் வழங்கப்படாததால் இது குறித்து உச்சநீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது போன்ற தோற்றத்தை ஊடகங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கூறியது

இந்த விபத்து தொடர்பான அறிக்கையையும் இன்றையக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் குல்தீப் சிங் ஷெங்கார் மற்றும் பத்து பேருக்கு எதிராக சீபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் சிவசேனா உடனான பிஜேபி கூட்டணி தொடரும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூறியுளளார் காங்கிரஸ் தேசிவாத காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நேற்று பிஜேபியில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்குப்பின் செய்தியாளர்களிம் பேசிய அவர் முந்தைய தேர்தலை விட தற்போது இரு கட்சிகளும் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

புதுதில்லி ஜோர் பாக் பகுதியில் உள்ள இல்லத்தை காலி செய்யுமாறு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது ஐஎன்எஸ் மீடியா ஊழல் வழக்கில் திரு கார்த்தி குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு சொந்தமான அந்த வீட்டை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது இதையடுத்து பத்து நாட்களுக்குள் வீட்டை காலி செய்யுமாறு அமலாக்கத்துறை சார்பில் நேற்று அவருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த இல்லத்தை அமலாக்க இயக்குநரகம் முடக்கிய நிலையில் கடந்த மார்ச் மாதம் அதனை உறுதி செய்தது இந்திய அஞ்சலக வங்கிகளை சிறு கடன்கள் வழங்கும் வங்கிகளாக மாற்ற அஞ்சல்துறை முடிவு செய்துள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறு கடன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர அடுத்த நூறு நாட்களில் இந்திய அஞ்சலக வங்கிகளில் மேலும் ஒரு கோடி புதிய வாடிக்கையாளர்கள் கணக்குகளை தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுபடும் என்றும் அஞ்சல்துறை கூறியுள்ளது பிரதமரின் புதிய இந்தியா திட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அந்த துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீநகரில் நடைபெற்ற அஞ்சல்துறை வட்டத் தலைவர்கள் ஆண்டு மாநாட்டில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய அமைமச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அஞ்சல் துறையை அனைத்து தளங்களிலும் நவீனமயமாக்க அந்த துறையின் அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களவை அடுத்த கூட்டத்தொடரிலிருந்து காகிதமற்ற முறையில் செயல்படும் என அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் இதன் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்திற்குபிள் பேசிய அவர் இதேபோல் மக்களவையின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்த பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்படவுள்ளதாக கூறினார் உறுப்பினர்களுக்கு காகிதம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு கோரிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மோட்டார் வாகன சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் சில திருத்தங்களுடன் நேற்று நிறைவேற்றப்பட்டது

மக்களவையில் ஏற்களவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் புதிய திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இது மீண்டும் திருத்தங்களுடன் மக்களவைக்கு அனுப்பப்படும்

இதன்படி நதிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக மாநிலங்கள் முறையிட்டால் தீர்வு குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தும்

சம்பந்தப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒரு வல்லுநரும் இடம்பெற்றிருப்பார் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகாண இந்த குழு முயற்சி செய்து தமது அறிக்கையை ஓராண்டிற்குள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் இந்த குழுவால் பிரச்சினைக்கு தீர்வுகாண முடியவில்லையென்றால் பின்னர் அந்த பிரச்சினை மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினை தீர்ப்பாயத்திற்கு மாற்றப்படும் இந்த மசோதா மீதான விவாத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களுக்கு இடையிலான நீண்டகால நதிநீர் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகாண இந்த மசோதா வகை செய்யும் என்று குறிப்பிட்டார் பொதுக் கட்டிடங்கள் மற்றும் அரசு இல்லங்களை முறைகேடாக ஆக்கிரமித்துள்ளவர்களை வெளியேற்றுது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

இதன்படி ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் நடைமுறைகள் எளிதாக்கப்படும் இந்த மசோதா மீது பேசிய நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசு இல்லங்களில் அங்கீகாரமற்ற முறையில் முறைகேடாக குடியிருப்போரை சுமூகமாகவும் விரைவாகவும் வெளியேற்ற முடியும் என்றார் திறன் மேம்பாடு மற்றும் ஊரக தொழில் திட்டங்களுக்காக காம்பியாவுக்கு ஐந்து லட்சம் டாலர் வழங்க இந்தியா முன்வந்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று அந்நாட்டு அதிபர் திரு அடாமா பாரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார்

மண் அரிப்பையும் பேரிடர்களில் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற அஸ்ஸாம் மாநில அரசின் கோரிக்கையை நிதிக்குழு ஏற்கும் என அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு கேஷப் மஹந்தா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இது குறித்து பேசிய அவர் பேரிடர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியின்கீழ் மண் அரிப்பிற்கும் உதவி வழங்க வேண்டும் என்று மாநில அரசு நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகிறது என்றார் கடந்த மாதம் நாட்டின் பல பகுதிகளில் இயல்பைவிட மனழ பொழிவு அதிகமாக இருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் மழை பற்றாக்குறை மைனஸ் ஒன்பது சதவீதம் என்ற அளவிற்கு குறைந்திருப்பதாகவும் அடுத்த இரண்டு வாரங்களில் மேதலும் அதிக அளவு பெய்யக்கூடும் என்றும் அந்த மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிரிதுஞன்ஜய் மொஹபத்ரா கூறியுள்ளார்

தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று இரண்டாவது சுற்றில் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஜப்பானின் சயாக்கா டாகஷியை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்தின் கோஷித்தை ஸ்ரீகாந்த் எதிர்கொள்கிறார் எச் எஸ் பிரனாய் பாருபள்ளி காஷியப் சாய் பிரனீத்